நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் கமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடுவும் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது

குளிர்காலக் கூட்டத் தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அனுகுமுறை குறித்து விவாதிட்டதற்காக எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டமும் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைய அனைத்துக் கட்சியினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு விஜய்கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்தக் கூட்டத் தொடரில் எந்தவொரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறினார்

மகளிர் எதிர்கொள்ளும் பிரச்னைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்தச் சேவை தொடங்கப்படவுள்ளது பிரச்னைகளை எதிர்கொள்ளும் மகளிருக்கு வழக்கறிஞர்கள் மனநல ஆலோசகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோரைக் கொண்டு இந்த இலவச தொலைபேசி மூலம் ஆலோசனை வழங்கப்படும் மகளிருக்கான திட்டங்கள் கல்வி உதவித் தொகை போன்ற தகவல்களும் இந்த தொலைபேசி சேவையைப் பயன்படுத்தி அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுக்களை ஊக்குவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் வலியுறுத்தியுள்ளார் நேற்று ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பல்கலைக்கழகங்களில் விளையாட்டுக்களை ஊக்குவிக்குமாறு தாம் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் மாவட்டந்தோறும் விளையாட்டு பயிற்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் விளையாட்டு வீரர்களை தத்தெடுத்து ஊக்குவிப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார் கல்வித் துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அவர் பேசினார்

மாநில அரசின் திட்டங்களை மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்களின் அடிப்படைத் தேவைகளை தமிழக அரசு உடனுக்குடன் பூர்த்தி செய்து வருவதாக விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ணரெட்டி கூறியுள்ளார்

மாணவர் மகளிர் விவசாயிகள் என அனைத்துத் தரப்பினரும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு ஹஜ் புனித பயணத்தின் போது அதிக எண்ணிக்கையில் ஆண் துணை இல்லாமல் மகளிர் அனுமதிக்கப்படுவார்கள் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத் துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் ஹஜ் புனிதப் பயணம் தொடர்புடைய பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகளோடு நேற்று ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார்

ஆண் துணையில்லாமல் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை கடந்த ஆண்டு மத்திய அரசு விலக்கியதை அவர் சுட்டிக்காட்டினார்

தீவிரவாத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த இயலாது என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நேற்று மதராவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாத செயல்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கும் வரை அந்நாட்டுடன் எவ்வாறு பேச்சு நடத்த இயலும் என்றும் கேள்வி எழுப்பினார் சமயபுரம் கோவில் வளர்ப்பு யானையான மசினி முதுமலைக்கு விரைவில் கொண்டு செல்லப்படுகிறது இதனைபொட்டி அங்குள்ள வளர்ப்பு யானை முகாமில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செயதியாளர் தெரிவிக்கிறார்

தங்கள் நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று அமெரிக்காவை பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது இந்தியாவின் வளர்ச்சி வலுவாக உள்ளதாக அன்னிய செவாவணி நிதியம் கூறியுள்ளது

புதிய வடிவிவான தீவிரவாத சவால்களை எதிர்கொள்வதற்கு மத்திய தொழிலக பாதுகாப்புப்படை தங்களை தயார்படுத்திக்கொள்ள வேண்டுமென்று உள்துறை இணையமைச்சர் திரு அகிர் ஹன்ஸ்ராஜ் வலியுறுத்தியுள்ளார் மத்தியப்பிரதேஷ் ராஜஸ்தான் தெலங்கனா மிசோராம் சத்தீஷ்கர் ஆகிய மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

சென்னை மெரினா கடல் பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்தார் இருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் இங்கிலாந்து நியுசிலாந்தையும் பிரான்ஸ் சீனாவையும் எதிர்கொள்கின்றன நாளை நடைபெறவுள்ள போட்டிகளில் பெல்ஜியம் பாகிஸ்தானையும் நெதர்லாந்து கனடாவையும் எதிர்கொள்கின்றன இந்தியா ஆஸ்திரேலியா அர்ஜெண்டினா மற்றும் ஜெர்மனி காலிறுதி ஆட்டத்திற்கு ஏற்களவே தகுதி பெற்றுள்ளன காலிறுதி ஆட்டங்கள் வரும் புதன்கிழமை தொடங்குகின்றன

நியுசிலாந்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதவில் பந்து வீச தீர்மானித்தது

வளரும் வீரர்கள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இலங்கை அணியை எதிர்கொள்கிறது கொழும்பில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை ஒன்பதே முக்கால் மணிக்கு தொடங்கவுள்ளது

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களுரு மும்ப அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது